கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டி புனேயில் இன்று தொடங்குகிறது

அஇஅதிமுக உறுப்பினர்கள் இந்த வாக்கெடுப்பில் கலந்துகொள்ளாமல் வெளிநடப்பு செய்தனர் இந்த மசோதாவிற்கு பதிலளித்து பேசிய கமுக நீதி மற்றும் அதிகாரமளித்தல்துறை அமைச்சர் திரு தாவர்சந்த் கெலாட் பொதுப் பிரிவில் நலிவடைந்துள்ளவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கும் வகையில் கொண்டுவரப்பட்டுள்ள இந்த மசோதா வரலாற்றுச் சிறப்பு வாய்ந்தது என்றார் இதன் மூவம் பல லட்சம் பேர் பயனடைவார்கள் என்று அவர் குறிப்பிட்டார் நல்ல நோக்கத்தில் அரசு இந்த மசோதாவை கொண்டுவந்திருப்பதாகவும் மண்டல் கமிஷன் பரிந்துரைகளில்கூட பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொதுப் பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து பரிசீலிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டே இந்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதால் இதற்கு நீதிமன்றம் தடையாக இருக்காது என்று நம்பிக்கை தெரிவித்தார் முன்னதாக இந்த மசோதாவை தாக்கல்செய்த போது பேசிய அளமச்சர் அனைத்து பிரிவினருக்கும் சமவாய்ப்பு வழங்கும் வகையிலேயே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக கூறினார்

சி எஸ்டி பிரிவினர் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஆகியோருக்கு ஏற்கனவே உள்ள இடஒதுக்கீடு இதனால் பாதிக்கப்படாது என்று அவர் விளக்கம் அளித்தார் இந்து முஸ்லீம் சீக்கிய மதம் உள்ளிட்ட அனைத்து மதங்களிலும் பொதுப்பிரிவினர் உள்ளதாகவும் இந்த இடஒதுக்கீட்டின் முலம் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் உள்ள அந்த பிரிவினர் பயன்டவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் விவாதத்தின்போது பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் திரு கே வி தாமஸ் இந்த மசோதாவை காங்கிரஸ் எதிர்க்கவில்லை என்றும் ஆனால் தற்போதைய சூழலில் அரசு இதை கொண்டுவந்துள்ளது பல்வேறு கேள்விகளை எழுப்பும் வகையில் அமைந்துள்ளது என்றும் கூறினார் இந்த மசோதாவை தாக்கல் செய்வதற்கு முள்பு மேற்கொள்ளவில்லை என்றும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு இதை அனுப்ப வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் விவாத்ததின்போது குறக்கிட்டு பேசிய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்வி அனைவருக்கும் வளர்ச்சி அளைத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்ற அரசின் கொள்கையை உறுதிசெய்யும் வகையில் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளது என்றார் பல்வேறு அரசியல் கட்சிகளும் தங்களது தேர்தல் வாக்குறுதியாக பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொதுப் பிரிவினருக்கு இடஒதுக்கீடு என்ற அம்சத்தை கூறிவந்துள்ளதை அவர் கட்டிக்காட்டினார் இந்த விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சி இரட்டை நிலைப்பாட்டை கடைபிடிப்பதாக அவர் குற்றம் சாட்டினார் மத்திய அமைச்சரும் லோக் ஜனசக்தி தலைவருமான திரு ராம்விலாஸ் பாஸ்வான் நீண்டகால கோரிக்கையை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நிறைவேற்றியுள்ளது என்று கூறினார்

தமது கட்சி இதை வரவேற்பதாக திரிணமூல் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் திரு கதிப் பந்தோபாத்தியாயா கூறினார் சிவசேனாவும் இந்த மசோதாவிற்கு ஆதரவு தெரிவித்தது பொருளாதார ரீதியிலாள இடஒதுக்கீடு ஏற்படையதல்ல என்று கூறிய அஇஅதிமுகவின் மூத்த தலைவரும் மக்களவை துணைத் தலைவருமான திரு மு தம்பிதுரை இடஒதுக்கீட்டிற்கான உச்சவரம்பை சதவீதமாக அதிகரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஐக்கிய ஐனதா தளம் பிஜூ ஜனதா தள் அப்னாதள் ஆகிய கட்சிகள் இந்த மசோதாவிற்கு ஆதரவு தெரிவித்தன

சமூகத்தில் உள்ள அனைத்து பிரிவினருக்கும் சமநீதி வழங்க எடுக்கப்பட்டுள்ள முயற்சி இது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற அரசின் கொள்கைக்கு ஆதரவளித்து இந்த மசோதூவுக்கு ஆதரவாக வாக்களித்த அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஜவுளித்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி சுற்றுச்சூழல்துறை அளமச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா ஆகியோரும் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டதற்கு மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் குடியுரிமை சுட்ட திருத்த மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டது எதிர்க்கட்சிகளின் கடும் அமளிக்கிடையே இம்மசோதவை தாக்கல் செய்து பேசிய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பங்களாதேஷ் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளில் இருந்து இந்தியாவிற்குள் குடியேறிய இஸ்வாமியர்கள் அல்வாதவர்களுக்கு குடியுரிமை வழங்க இம்மசோதா வகைசெய்கிறது என்றார் இம்மசோதா மீது நடைபெற்ற விவாதத்தின்போது பதிவளித்துப் பேசிய அவர் இச்சுட்ட திருத்த மசோதா அசாம் மாநிலத்திற்கு மட்டுமல்லாமல் அனைத்து மாநிலங்களுக்கும் பொருந்தும் என்று கூறினார் அசாம் மாநிலத்தில் சுட்ட விரோதமாக குடியேறியவர்களை கண்டறிவதில் காணப்படும் இடர்பாடுகளை களைய மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அமைச்சர் தெரிவித்தார் மேலும் அசாம் மாநில மக்களுக்கு அரசியல் சாசன உரிமை மற்றும் வேலை வாய்ப்புகளில் உள்ள இடஒதுக்கீட்டை பாதுஙங்கும் வகையில் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வகையில் அரசுக்கு உரிய பரிந்துரைகளை வழங்க உயர்மட்ட அமைக்கப்பட்டுள்ளதாக கழு திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் இக்குழு ஆறு மாத காலத்திற்குள் மத்திய அரசிடம் அறிக்கையை தாக்கல் செய்யும் என்று அவர் கூறினார் இதனிடையே இச்சட்டத் திருத்த மசோதாவை நாடாளுமன்ற தெரிவு குழுவிற்கு அனுப்ப வேண்டும் என்று காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் திரு மல்விகார்ஜூன கார்கே அரசுக்கு கோரிக்கை விடுத்தார் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் திருமதி செளகத்தா ராய் யும் இதே கோரிக்கையை வலியுறுத்தினார் பின்னர் இச்சட்டத் திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்களும் இம்மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் பிரதமர் திரு நரேந்திரமோடி மகாராஷ்டிரா மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களில் பல்வேறு திட்டங்களை இன்று தொடங்கி வைக்கிறார் முதலில் மகாராஷ்டிர மாநிலம் சோலாப்பூர் செல்லும் அவர் சோலாப்பூர் துல்ஜாப்பூர் ஒஸ்மனாபாத் இடையே அமைக்கப்பட்டுள்ள நான்கு வழி தேசிய நெடுஞ்சாலையை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் இந்த நெடுஞ்சாலை சோவாப்பூரில் இருந்து அம்மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளுக்கான போக்குவரத்து தொடர்புகளுக்கு உதவிகரமாக அமையும் பின்னர்

இத்திட்டத்தின் மூலம் வீடு இல்லாத ஏழை எளிய மக்கள் பயன்பெறவார்கள் சோலாப்பூரில் பாதாள சாக்களட திட்டத்தையும் கழிவுநீர் கத்திகரிப்பு நிலையத்தையும் திரு நரேந்திரமோடி தொடங்கி வைத்து அங்கு நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்திலும் உரையாற்றவுள்ளார் பின்னர் உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ரா செல்லும் அவர் அந்த நகரில் செயல்படுத்தப்படும் கங்கா ஜல் என்ற குடிநீர் விநியோகத் திட்டத்தை தொடங்கி வைக்கிறார்

ஆன்ரா நவீன நகர திட்டத்திற்கான ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டுகிறார்

பின்னர் அங்கு நடைபெறும் பொதுக் கூட்டத்திலும் அவர் உரையாற்றுகிறார்

இது அடுத்த மூன்று அண்டுகளுக்கு அமலில் இருக்கும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது அமைச்சகத்தால் ஏற்படுத்தப்பட்ட எட்டாவது கட்டண விகிதம் ஆய்வுக்குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது உயர்வு செயல்பாட்டு செலவுகள் உள்ளிட்டவற்றை கருத்தில் காகித விலை கொண்டு விளம்பரங்களுக்காக அச்சு ஊடகங்களுக்கு வழங்கப்படம் கட்டணங்களை உயர்த்தி வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் ஏராளமான சிறு மற்றும் நடுத்தர பத்திரிகைகள் பயனடையும் என்றும் பிராந்திய மொழி பத்திரிகைகளுக்கு இது பெரிய அளவில் உதவிகரமாக அமையும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது

வேளாண் ஏற்றுமதி கொள்கை தொடர்பான முதல் தேசிய கருத்தரங்கம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய வர்த்தக அமைச்சர் திரு சுரேஷ் பிரபு வேளாண் ஏற்றுமதியை முப்பது பில்லியன் டாவரிலிருந்து அறுபது பில்லியன் டாவர் அளவுக்கு உயர்த்த இந்த கொள்கை வகைசெய்கிறது என்றார் கேலோ இண்டியா இளைஞர் விளையாட்டுப் போட்டி மகாராஷ்டிரா மாநிலம் புளேயில் அதிகாரப்பூர்வமாக இன்று தொடங்குகிறது மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ராஜ்யவர்தன் ரத்தோர் மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர ஃபட்னாவிஸ் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலிக்காட்சி மூலம் உரையாற்றவுள்ளர்